பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் சென்னையில் ஒவ்வொரு வார்டிலும் கூடுதலாக காய்ச்சல் கண்டறியும் முகாம்கள் நடத்தப்பட்டு

ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்

தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார்

மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது கொரோனா நோய்த் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கும் நோக்கத்தோடு உயிர்காக்கும் விலை உயர்ந்த ஊசி மருந்துகளை கொள்முதல் செய்வதற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

இந்த மருந்துகள் மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு போதிய அளவில் இருப்பு வைத்து பயன்படுத்துவதில் தமிழகம் முன்னிலை வகிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் தேவைக்கேற்ப கூடுதலாக இந்த மருந்துகள் தருவிக்கப்படும் என்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் நோய் தொற்றுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படும் வரை ஒரே பாதுகாப்பு ஆயுதம் முக கவசம் அணிவதுதான் என்று மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார்

அவர் இன்று தண்டையா்பேட்டையில் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறிதது ஆய்வு மேற்கொண்டா் நோய் தொற்று குறித்து பொதுமக்கள் தேவையற்ற அச்சும் கொள்ள வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் சென்னையில் கண்ணகி நகர் உள்ளிட்ட குடிசைப்பகுதிகளில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட வழிகாட்டுதல்களை பின்பற்றி நோய்த் தொற்று தற்போது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக திரு ராதாகிருஷ்ணன் கூறினார்

மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை விவசாயக் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு மையத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நோய்த் தொற்றை தடுக்கும் பணியில் அனைத்துத் துறை அலுவலர்களும் களப்பணியாளர்களும் தங்களது உயிரை துச்சமென மதித்து மக்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளார் சமூக வலைதளங்களில் அவர்களை பாதிக்கும் வகையில் அவதூறான மற்றும் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு உதயகுமார் எச்சரித்தார்

இத்தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்குள்ளார்

இதனையடுத்து

வங்கி ஒழுங்குமுறை திருத்த அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார் ரிச்வ் வங்கியின் அதிகார வரம்பிற்குள் கூட்டுறவு வங்கிகளை கொண்டு வருவது உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன இந்த புதிய திருத்தத்தால் மாநில கூட்டுறவு சுட்டத்தின்கீழ் செயல்படும் மாநில கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர்களுக்கான தற்போதுள்ள அதிகாரங்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது மேலும் தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு சொசைட்டிகளுக்கு இந்த சுட்டத் திருத்தம் பொருந்தாது என்றும் அரசு கூறியுள்ளது

ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார் பிரதமர் திரு

இதனை தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் விண்வெளித் துறையில் தனியார் பங்கேற்பதால் இஸ்ரோவின் பணிகளில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அதன் பணிகள் வழக்கம்போல் தொடரும் என்றும் அதன் தலைவரும் இந்திய விண்வெளித் துறை செயலாளருமான டாக்டர் கே சிவன் கூறியுள்ளார் இன்று அவர் பெங்களூருவிலிருந்து சென்னையில் உள்ள செய்தியாளர்களுடன் காணொலி வாயிலாக பேசினார் தனியார் துறை தங்களது விண்வெளித் திட்டங்களை இஸ்ரோ மூலமாக அல்லாமல் தனியாக மேற்கொள்ளும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் இதுபற்றி எமது செய்தியாளர் தரும் கூடுதல் தகவல்

எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் தற்போது இருக்கும் குழ்நிலையில் பள்ளிகளை திறப்பதற்கு சாத்தியமில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆன்லைன் மூவம் வகுப்புகள் நடத்துவது குறித்து முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து ஒரிரு திணங்களில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று கூறினார்

காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்றால் நோயை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்படும் என்றார் ராணிப்பேட்டை மாவட்டம் வாவாஜா அரசு மருத்துவமனை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நோய் தொற்று பரிசோதனை மையம் விரைவில் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் ஈரோடு மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளை சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு கருப்பணன் இன்று ஆய்வு செய்தாா் அரியலூர் மாவட்டத்தில் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்த ஆய்வுக்கூட்டம் அரசு தலைமைக் கொறடா திரு ராஜேந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது நெல்லை மாவட்டத்தில் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து சிறப்பு கண்காணிப்பு அதிகாரி செல்வி ஆர்வா இன்று ஆய்வு செய்தார் மாவட்ட எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள கங்கைகொண்டான் சோதனை சாவடி வெளி மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களிலிருந்து வருபவா்கள் தங்க வைக்கப்படும் மையங்களையும் அவா் ஆய்வு செய்தாா் நெல்லை மாநகர பகுதிகளில் உள்ள வாத்தக நிறுவனங்கள் நாளை முதல் வாரத்தில் ஒருநாள் அவா்களது நிறுவனங்களுக்கு விடுமுறை அளித்து அந்த நாட்களில் கிருமி நாசினி தெளித்து தூய்மைப்படுத்த வேண்டுமென்று மாநகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது

திருப்பத்தூர் மாவட்டத்தில் நோய் தொற்று மேலும் பரவாமல் தடுக்க பொதுமக்களிடையே கூடுதல் விழிப்புணாவு ஏற்படுத்த வேண்டுமென்று சிறப்பு கண்காணிப்பு அதிகாரி திரு ஜவஹர் கேட்டுக் கொண்டுள்ளார்